அனைவருக்கும் சுகாதாரசேவைவழங்குவதன் மூலமேவளமானஎதிர்காலத்தைஉருவாக்க முடியும் மத்தியசுகாதாரத்துறைஅமைச்சர் டாக்டர் ஹர்ஷ் வர்தன் கூறியுள்ளார்

சிறப்பு மருத்துவகல்லூரிகளில் உயர் முதுநிலைமருத்துவபடிப்புகளுக்கானநுழைவுத்தோவுக்குதமிழகத்தில் கூடுதலாகதேர்வு மையங்களைஅமைக்கக்கோரிபிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளார் தமிழகத்தில் மழைவெள்ளபாதிப்புகளைஎதிர்கொள்ளஆயத்தமாக இருக்குமாறுதமிழ்நாடுபோிடர் அபாயகுறைப்பு முகமைபொதுமக்களுக்குவேண்டுகோள் விடுத்துள்ளது லன்டன் ஏ டி பிடென்னிஸ் போட்டியின் தொடக்கஆட்டத்தில் சொ்பியாவின் நோவோக் ஜோகோவிச் வெற்றிபெற்றுஅடுத்தசுற்றுக்குமுன்னேறியுள்ளாா்

இந்தமாநாட்டில் பிரிக்ஸ் அமைப்பின் தலைமைபொறுப்பை ரஷ்யாவிடம் இருந்து இந்தியாஏற்றுக் கொள்ளவுள்ளது உள்நாட்டுபொருட்களைமக்கள் பயன்படுத்தஆன்மீகதலைவா்கள் சூரல் கொடுக்கவேண்டுமெனபிரதமா் திருநரேந்திரமோடிகேட்டுக் கொண்டுள்ளார்

சுதந்திரபோராட்டத்திற்குவலிமைசேர்துமுன்னெடுத்துசெல்வதில் ஆன்மீகதலைவர்களும் தறவிகளும் முக்கியபங்குவகித்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார் வரவிருக்கும் புத்தாண்டுஆன்மீகஆண்டாகவும் ஊக்கமளிக்கும் ஆண்டாகவும் திகழும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் இந்தியாவைதிறன்மிக்கமளிதவளம் கொண்டநாடாகமாற்றகல்விநிறுவனங்கள் முக்கிய பங்காற்றவேண்டுமெனகுடியரசுதுணைத்தலைவர் திருவெங்கய்யாநாயுடு கேட்டுக்கொண்டுள்ளார் ஐதரபாத் பல்கலைக்கழகத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ள புதியவசதிகளைதொடங்கிவைத்தபேசியஅவா் இந்தியகல்விநிறுவனங்கள் சிறப்பு மையங்களாகஉருவெடுப்பதுடன் இந்தியாவைசுயசாா்புடைய நாடாகமாற்றவும் கல்விநிறுவனங்கள் பாடுபடவேண்டும் என்றாா் இதுபோன்றஎதிர்பார்ப்புகளை பூர்த்திசெய்யும் விதமாகவே புதியகல்விகொள்கைஉருவாக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் பெண்களுக்குஎதிரானகுற்றங்கள் எழுத்தறிவின்மை பாலினபாகுபாடுபோன்ற சமூக அவலங்களுக்குழுடிவு கட்ட இளைஞா்களும் மாணவா்களும் முக்கிய பங்காற்றவேண்டுமெனவும் திருவெங்கய்யாநாயுடு கேட்டுக் கொண்டார் வருங்காலசந்ததியினரிடம் ஆராய்ச்சிமற்றும் சிந்தனைதிறனைஉருவாக்குவதோடு நற்பண்புகளையும் போதிக்கவேண்டியதுஅவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார் சுகாதாரசேவைகிடைக்கசெய்வதுதான் வளமானஎதிர்காலத்திற்குவழிவகுக்கும் அனைவருக்கும் என மத்தியசுகாதாரத்துறைஅமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார் உலகசுகாதாரஅமைப்பின் நிர்வாக குழு கூட்டத்திற்குகாணொலிகாட்சிவாயிலாகதலைமைவகித்துபேசியஅவர் சுகாதாரநடைமுறைகளைமேம்படுத்தஉலகளாவியஒத்துழைப்புகள் மற்றும் முதலீடுகளைஅதிகரிக்கவேண்டியதன் அவசியத்தைவலியுறுத்தினார் தற்போதையபெருந்தொற்றுபாதிப்பு ஒத்துழைப்புகளின் முக்கியத்துவத்தைமனிதகுலத்திற்குஉணா்த்தியிருப்பதாகவும் அவா் குறிப்பிட்டாா் சுகாதாரசேவைழங்குவதில் உலகசுகாதாரஅமைப்பு மற்றம் அதன் உறப்பு நாடுகளுடன் இணைந்துசெயல்பட இந்தியாஉறுதி பூண்டிருப்பதாகவும் டாக்டர் ஹர்ஷ் வர்தன் கூறினார்

இந்தமையங்களுக்குதமிழகமாணவா்கள் செல்வதுமிகவும் கடினமாக இருக்கும் என்பதால் மாணவா்கள் விரும்பும் தமிழகதேர்வு மையங்களிலேயேஅவர்கள் தேர்வு எழுதஅனுமதிக்கவேண்டுமெனமுதலமைச்சர் கோரிக்கைவிடுத்துள்ளார் தேவைபட்டால் தமிழகத்திலேயேகூடுதலாகதேர்வு மையங்களைஅமைக்கவேண்டுமெனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார்

ஹஜ் யாத்ரீகா்களுக்குகொச்சியில் இருந்துசெல்லும் விமானங்களில் தமிழக பயணம் செய்யஅனுமதிவழங்கப்பட்டிருப்பதைகட்டிக்காட்டியுள்ளமுதலமைச்சா் மூத்தகுடிமக்களுக்குசிரமம் ஏற்படாதவகையில் அவர்கள் சென்னையில் இருந்து புறப்பட்டுச் செல்லஏற்பாடுசெய்யவேண்டுமெனகேட்டுக் கொண்டுள்ளார் தமிழகத்தில் மழைவெள்ளபாதிப்புகளைஎதிர்கொள்ளஆயத்தமாக இருக்குமாறுதமிழ்நாடுபேரிடர் அபாயகுறைப்பு முகமைபொதுமக்களுக்குவேண்டுகோள் விடுத்துள்ளது இதுகுறித்து அந்தமுகமைவெளியிட்டுள்ளடுவிட்டர் பதிவில் ஒருவாரத்திற்குதேவையானஅத்யாவசியப் பொருட்கள் மருந்து முககவசங்கள் டார்ச்லைட் பேட்டரி சமையல் எரிவாயு மற்றும் மண்ணெண்ணெய் போன்றவற்றை இருப்பு வைத்துக் கொள்ளுமாறுகேட்டுக் கொண்டுள்ளது மேலும் அடிக்கடி இடி மின்னல் ஏற்படவாய்ப்புள்ளதால் மரத்தடிமற்றும் திறந்தவெளியில் இருக்கக்கூடாது நீா்நிலைகளில் குளிப்பதைதவிா்க்குமாறும் அந்தஅமைப்பு வேண்டுகோள் விடுத்துள்ளது

தமிழகத்தில் வடகிழக்குபருவமழைதீவிரமடைந்துள்ளநிலையில் மழைவெள்ளபாதிப்புகளைஎதிர்கொள்ளஅனைத்தமாவட்டங்களிலும் முன்னெச்சிக்கைநடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுவருகிறது திருவாரூர் கோட்டுர் மாவட்டம் பகுதியில் பருவமழைமுன்னெற்பாடுகளைஆய்வு செய்தஉணவுத்தறைஅமைச்ச் திருகாமராஜ் தென்பறைஎன்னுமிடத்தில் பாமனிஆற்றுபாலத்தைபாா்வையிட்டாா் பின்ன் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் வாளிலைமையமுன்னெச்சிக்கைகளுக்குஏற்பபல்வேறுஆயத்தபணிகள் மேற்கொள்ளப்பட்டுவருவதாககூறினா்

புதுக்கோட்டைமாவட்டத்திலும் திருமயம் ஆலங்குடி கறம்பக்குடி புதுக்கோட்டைஉள்ளிட்டபகுதிகளில் நேற்றுகன்மழைபெய்துள்ளது இந்தமழையால் நிலத்தடிநீர்மட்டம் அதிகரித்துகுடிநீர் மற்றம் பாசனதேவைகளுக்குஉதவிகரமாக இருக்குமெனபொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சிதெரிவித்துள்ளனர் பிரதம் திருநரேந்திரமோடிதலைமையிலானமத்தியஅரசுஉலகிற்கேவழிகாட்டியாகதிகழ்கிறதுஎனபி ஜே பிமாநிலதலைவர் திருஎல் முருகன் தெரிவித்துள்ளார் கோவையில் நேற்றுசெய்தியாள்களிடம் பேசியஅவர் மத்தியஅரசின் திட்டங்களைமக்களிடம் எடுத்துச் செல்லும் பணியில் மாநிலபி ஜே பிஈடுபட்டுள்ளதுஎன்றார் தமிழகதேர்தல் கூட்டணிகுறித்து தேர்தல் நேரத்தில் பேசப்படும் என்றும் முதலமைச்சர் வேட்பாளர் குறித்துகட்சியின் அகில இந்தியதலைவர்கள் முடிவு செய்வார்கள் என்றும் திருமுருகள் தெரிவித்தாா்

இந்தியா அமெரிக்கா ஜப்பான் ஆஸ்திரேலியாகடற்படைகள் இணைந்துமேற்கொள்ளும் இரண்டாம் கட்டமலபார் கடற்படைகூட்டுபயிற்சிவடக்குஅரபிக்கடல் பகுதியில் இன்றுதொடங்குகிறது